மூத்த தலைவருமான விலா தீக்ஷித்தின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ்

மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

சிந்து ஐப்பானின் யமகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார்

இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் நேற்று காலமான தில்லி பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷீலா தீட்ஷீத் தின் இறுதிச்சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நிகம்போத் காட்டில் இன்று மாலை நடைபெறுகிறது

மூன்று முறை தில்லி முதலமைச்சராக பதவி வகித்த அவர் தேசிய தலைநகருக்கு நவீன முகத்தை தந்தவர் ஷீலா தீக்ஷித்தின் உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஷீலா தீக்ஷித்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் மு்ன்னாள் முதலமைச்சருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய தலைநகரில் இரண்டு நாள் துக்கம் அனுசரிப்பதாக தில்லி அரசு அறிவித்துள்ளது ஷீலா தீட்சித்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள்னர்

ஆனால் கிரயோஜினிக் எஞ்சினின் மேற்பகுதியில் பழுது ஏற்பட்டிருப்பது செலுத்து வாகனம் புறப்படுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கும் குறைவான காலத்தில் கண்டறியப்பட்டது இதனால் விண்கலம் செலுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ்

ஹைதராபாதில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞாளிகளிடையே நேற்று உரையாற்றிய அவர் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளைக் குறைக்க ஆக்கப்பூர்வமான வகையில் விஞ்ஞானிகள் பணியாற்ற வேண்டும் என்றார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மொத்தம் ஒன்றரை லட்சும் நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் உடல்நலம் என்பதை பூர்த்தி செய்ய ஆயுஷ்மான் பாரத் வெற்றிகரமான மாதிரி திட்டமாக உள்ளது என்று அமைச்சர் கூறினார்

பிரதமர் நரேந்திர மோதி காண விரும்பும் புதிய இந்தியாவை உருவாக்க அறிவியல் சமூகத்தின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார் அரிய நோய்களுக்கான மருந்துகளை தயாரிப்பதற்கான வேளாண் இயக்கத்தையும் திரு ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதையடுத்து கேரளாவில் கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது கடற்பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் உஷார்நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மீனவர்கள் உட்பட காணாமல் போன நான்கு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பெரிய நீர்த்தேக்கங்களின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன

மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர்

தில்வி பிரதேச பிஜேபியின் முன்னாள் தலைவர் மங்கேராம் கார்க் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தில்லி பெருநகருடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த கார்க் மக்களுக்கு தன்னலமின்றி சேவை புரிந்தவர் என்று இரங்கல் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய தலைநகரில் பிஜேபியை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று கூறியுள்ள திரு மோடி அவரது சிறப்புமிக்க பணி எப்போதும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார் பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் கார்க் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் சிறிது காலமாக நோய்வாய் பட்டிருந்த மங்கேராம் கார்க் இன்று காலை தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார் சேலம் உருக்காலை வளாகத்தில் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் நிலத்தில் ராணுவ தளவாட உதிரிப்பாக தொழிற்சாலை அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதூக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சேலம் மாவட்டம் ஓமலூர் பனைமரத்துப்பட்டி பகுதிகளில் அதிகம் மலர் சாகுபடி செய்யப்படுவதால் ஒசூரில் சர்வதேச மலர் ஏல மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

இந்த இரண்டு பாலங்களும் கட்டப்பட்டுள்ளது எல்லை சாலை மேம்பாட்டு நிறுவனத்தின் சாதனை என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இந்த பாலங்கள் அப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார்

மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திர ராஜ்நாத் சிங் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் உஜ்பாலம் கத்துவா மாவட்டத்தின் வளர்ச்சியில் ஒரு மைல் கல்வாக விளங்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ரானுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத்தும் பங்கேற்றார்

இரண்டாவது முறையாக திரு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின் நிகழ்த்தும் இரண்டாவது உரையாகும் இது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறன்று பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கருத்துகளை தெரிவித்து வருகிறார் சென்ற மாதம் நிகழ்த்திய உரையில் புத்தகங்களின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்டார் அன்றாட பழக்கத்தின் ஒரு பகுதியாக வாசிப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மக்களை அவர் வலியுறுத்தினார் கேரள மாநிலம் இடுக்கியில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் நூலகம் அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த நூலகம் அங்குள்ள பழங்குடியின சிறார்களின் புதிய பாதைக்கு வழிகாட்டும் விளக்கூக திகழ்கிறது என்றார் இந்தோளேஷியா ஒப்பன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து ஐப்பானின் யமகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார்

இம்மாதத்தில் அவர் பெறும் ஐந்தாவது தங்கப்பதக்கம் இதுவாகும் போலந்தில் இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்ற போஸ்னான் தடகளப் போட்டி மற்றும் குட்னோ தடகளப் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார்